நெசவாளர்களின் நலனுக்காகஎண்ணற்றதிட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகஅஇஅதிமுககூறியுள்ளது

இனிவிரிவானசெய்திகள் சுட்டப்பேரவைதேர்தலுக்கானஏற்பாடுகள் குறித்துதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிரு சத்தியபிரதாசாஹு மாவட்டஆட்சியர்களுடன் காணொலிகாட்சிவாயிலாகநேற்றுஆலோசனைமேற்கொண்டார்

முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியதிரு

சத்தியபிரதாசாஹு கூறினார்

மீனாட்சியம்மன் கோயிலில் அவர் ஸ்வாமிதரிசனம் செய்தார் முன்னதாக தமிழர்களின் பாரம்பரியஉடையானவேட்டிசுட்டைஅணிந்தகோவிலுக்குசென்றபிரதமருக்கு பூர்ணகும்பமரியாதைஅளிக்கப்பட்டதாகஎமதசெய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகர்கோயிலில் நடைபெறும் பிரச்சாரபொதுக்கூட்டங்களில் மதுரைமற்றும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார் இணைஒருங்கிணைப்பாளர் திருஎடப்பாடிபழனிசாமிநாமக்கல் அஇஅதிமுக மாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் நேற்றுதீவிரவாக்குச்சேகரிப்பில் ஈடுபட்டார் நெசவாளர்களின் நலனுக்காகஅஇஅதிமுகஅரசுபல்வேறுதிட்டங்களைநிறைவேற்றியிருப்பதாகஅப்போதுஅவர் கூறினார் அஇஅதிமுகவில் சாதாரணதொண்டர் கூடஉயர் பதவியைஅடையமுடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் திமுகவைப் பொறுத்தவரைஅந்தநிலை இல்லைஎன்றும் அவர் குறைகூறினார் தேர்தலில் வாரிசுஅரசியலுக்குமுற்றுப்புள்ளிவைக்கவேண்டும் என்றம் இந்தத் திருளடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் திமுகஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்டஆன்மீகதிருப்பணிகளையும் அவர் பட்டியலிட்டார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகபத்தாண்டிற்கானதொலைநோக்குதிட்டங்களைஅறிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டனார் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அனைத்துரப்பினரும் பயனடைவதற்கானஉறுதிமொழிகள் இடம் பெற்றிருப்பதாகவும் அவர் கூறினார் அமமுகபொதுச் செயவாளர் திருதினகரன் திருநெல்வேலிமாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திமுகவும் அஇஅதிமுகவும் நிறைவேற்றமுடியாதவாக்குறுதிகளைவழங்கிவருவதாகஅவர் குற்றம் சாட்டினார் மக்கள் நலனுக்காகதிமுகசெயல்படாதுஎன்றும் திருதினகரன் குறைகூறினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திருபாலகிருஷ்ணன் நெல்லையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் இந்தத் தேர்தலில் ஆளும் கட்சியினர் பணபலத்தையயன்படுத்திவருவதாகவும் அவர் குற்றம் சாட்டனார்

நாம் தமிழர் கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திருசீமான் தாம் போட்டியிடும் திருவொற்றியூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் விவசாயத்திற்குமுன்னுரிமைஎன்றஅடிப்படையில் தமதுகட்சிசெயல்படுவதாகஅவர் தெரிவித்தார் இதுவரைஆட்சிப்பொறுப்பில் இருந்தகட்சிகள் மக்கள் நலனில் அக்கறையின்றிசெயல்பட்டதாகவும் திரு சீமான் குற்றம் சாட்டினார் மக்கள் நீதிமையத்தின் தலைவர் திருகமலஹாசன் கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் சட்டப்பேரவைதேர்தலில் வெற்றிபெற்றுதமதுகட்சி ஆட்சிப்பொறுப்பேற்றால் வெளிப்படையானசிறந்தநிர்வாகம் உறுதிசெய்யப்படும் என்றுஅவர் கூறினார் ஊழல் முற்றிலும் அகற்றப்படும் என்றும் திருகமலஹாசன் தெரிவித்தார்

கேர்கல் பறக்கும் படையினர் கண்காணிப்பு நடவடிக்கைமேலும் தீவிரப்படுத்திஉரியஆவணங்கள் இன்றிகொண்டுசெல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களைபறிமுதல் செய்துவருகின்றனர்

தொடர்பாகசுகாதாரத்துறைசார்பில் மாநிலஅரசுகளுக்குஎழுதியுள்ளகடிதத்தில் இது இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீரட் புதுதில்லி இடையேயானஅதிவிரைவுச் சாலைபொதுமக்களின் பயன்பாட்டிற்காகநேற்றுதிறக்கப்பட்டது மிசோரத்தில் நிலஅதிர்வு உணரப்பட்டது